என்றும் பொருட்களுக்கானமண்டிகள் நவீனமாக்கப்படும் என்றும் பிரதமர் திருநரேந்திரமோடிஉறுதிபடதெரிவித்துள்ளார்

உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர்

நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் நிகழ்த்தியஉரைக்குநன்றிதெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதானவிவாதத்திற்கு இன்றுமாநிலங்களவையில் பதிலளித்துபேசினார்

வேளாண் பொருட்களைகொள்முதல் செய்யும் மண்டிகள் நவீனமாக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டா்

இருப்பிலும் அந்த புரட்சியின் விளைவுகளை இப்போதுநாம் கண்கூடாகபார்த்துவருகிறோம் என்றும் பிரதமர் கூறினார் வேளாண் துறையில் சீர்திருத்தங்களுக்குஅரசுகளும் ஆதரவாகவே இருந்துள்ளனஎன்றும் எதிர்ப்பு இயக்கங்கள் ஒருபோதும் வளர்ச்சிக்குஉதவிசெய்யாதுஎன்றும் அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் தற்போதுவேளாண் சீர்திருத்தங்கள் விஷயத்தில் முற்றிலுமாகஎதிர் திசையில் இருப்பதாகதெரிகிறதுஎன்றஅவர் கூறினார்

உலகின் மிகப்பெரியதடுப்பூசி இயக்கத்தை இந்தியாதொடங்கியுள்ளதுஎன்றும் அவர் கூறினார்

இந்தபிரச்சினையால் மனிதகுவம் பெரும் துயரத்துக்குஉள்ளாகும் என்றுஉலகம் கவலைப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார் வாய்ப்புகள் நிறைந்தநாடு இந்தியாஎன்றுகூறியதிருநரேந்திரமோடி எந்தஒருவாய்ப்பையும் முழுமையாகபயன்படுத்திக் கொள்ளும் ஆற்றவையும் திறனையும் கொண்டதுஎன்றும் தெரிவித்தாா்

ப்பு அனைத்துசவால்களையும் வெற்றிக் கொள்வதுஅவசியம் என்றம் சுயசாா்பு என்றதொலைநோக்கினைசெயல்படுத்தவேண்டுமென்றும் திருநரேந்திரமோடிவலியுறுத்தினாா்

இந்தியவிமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன

தபோவன் பகுதியில் நான்குரானுவஅணிகளும் இரண்டுமருத்துவகுழுக்களும் ஒருபொறியியல் பணிக்குழுவும் மீட்பு மற்றும் நிவாரணப் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன உத்ராகண்ட் முதலமைச்சர் திருதிரிவேந்திரசிங் ராவத் ரெய்ளிகிராமத்திலிருந்துநிலைமையைஆய்வு செய்தார் வெள்ளநீரின் குறைந்திருப்பதாகசெய்தியாளர்களிடம் தெரிவித்ததிருராவத் அளவு மத்திய அரசுதம்முடன் தொடர்பில் மீட்பு இருப்பதாகவும் நடவடிக்கைகளுக்குதேவையானஅளைத்துஉதவிகளுக்கும் உறுதிஅளித்திருப்பதாகவும் கூறினார் உத்ராகண்ட் பளிமலைச் சரிவால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டநிலையில் இந்தியாவுக்குஉதவ ஐ நா முன் வந்துள்ளது

இந்தபெரும் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளதிருகட்டரஸ் இந்திய அரசுக்குதமது ஆறுதலைகூறியுள்ளார் ஏராளமானஉயிரிழப்புக்குதமதுஆழ்ந்தவருத்தத்தையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார்

அமெரிக்கா நேபாளநாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளன இந்தியாவுக்கான ஜப்பான் துதரும் இரங்கல் தெரிவித்திருப்பதோடு காணாமல் போனவர்கள் விரைவில் மீட்கப்படபிராா்த்திப்பதாகக் கூறியுள்ளார்

ஒருகோடியேஐந்துலட்சத்திற்கும் இதுவரைமொத்தம் நோயாளிகள் குணமடைந்திருப்பதாகசுகாதாரஅமைச்சகம் கூறியுள்ளது

அனைத்துவகுப்புகளுக்குமானகல்லூரிகளும் இன்றுதிறக்கப்பட்டன வாரத்திற்கு ஆறு நாட்கள் கல்லூரிகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியா இயக்கத்தைஅடிப்படையாககொண்டு

குறள் அமுதன் தெரிவித்தார்

இந்தபயிற்சியின்போது நாடுகளைச் சேர்ந்தராணுவவீரர்களும் போர் இரு சம்பந்தமானதொழில்நுட்பங்கள் திறன்கள் மற்றும் அனுபவங்களைபகிர்ந்துகொள்வார் என்றும் அவர் கூறியுள்ளார்

ஆஸ்திரேலியஒப்பன் டென்னிஸ் போட்டி இன்றுமெல்பேர்னில் தொடங்குகிறது